எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதம் திரு

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

பேல் போர் விமானங்கள் கொள்முதல் நாட்டின் விமானப்படை திறனை மேம்படுத்தும் என்று விமானப்படை தலைமை தளபதி டி

மகாலய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைப்பிடிக்கப்படுகிறது

புதுதில்லியில் பிரதம் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்கள் பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றார்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயலின் போது மீனவர்களை மீட்க ஹெலிகாப்டர் வசதியுடன் கூடிய ஒரு புதிய நிரந்தர கப்பல்படை தளம் அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்

உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை விரைந்து வழங்க வேண்டும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்

தமிழக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த திட்டத்திற்கும் அரசு அனுமதி அளிக்காது என்று கூறிய அவர் மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்நிகழ்வின்போது மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

அதிகாரிகள் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டு ஆயத்த பணிகளை மேற்பார்வையிட்டு வருவதாக கூறினார் மேலும் பல்துறை அலுவலர்களை கொண்ட மண்டல குழுக்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார்

மேலும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி வீராணம் ஆகிய ஏரிகளில் நீரின் அளவு அதிகரித்துள்ளதாகவும் சோழவரத்தில் மட்டும் நீர்மட்டம் குறைந்துள்ளதாகவும் கூறினார்

இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

நடராஜன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

இந்நிகழ்ச்சியில் அதிநவீன ஜெட் விமானங்களோடு சிறப்பு சாகச நிகழ்ச்சிகளில் இந்திய விமானப்படை ஈடுபட்டது

ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு அதிபர் இமாம் அலி ரகுமான் பிரதமர் குஹிர் ரஸுல் ஸோடா ஆகியோருடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது பாதுகாப்பு பிராந்திய பல்முனை ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

புரட்டாசி மாதத்தில் வரும் மகாளய அமாவாசையொட்டி முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் புண்ணிய ஸ்தலங்களிலும் நீர்நிலைகளிலும் ஏராளமான மக்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மாநிலத்தின் பல்வெறு பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர்